சேலத்தில் திறந்து வைத்தாா்

மேற்கொள்ளப்பட உள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

பெற்றுள்ளது

வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பின்னா் கெய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த பாலத்திற்கு மறைந்த முதலமைச்சா் ஜெயலலிதாவின் பெயரை சூட்டுவதாக அறிவித்தார்

இன்று கோவை இ எஸ் ஐ மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகிப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மண்டல வாரியாக அமைச்சாகள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனர் ராயபுரத்தில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மீள்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த மண்டலத்தில் வீடு வீடாகச் சென்று இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்

வரும் நாட்களில் இந்த நோய் தொற்று பரவல் குறைய வாய்ப்பு உள்ளதாக திரு பாண்டியராஜன் செய்தியாள்களிடம் தெரிவித்தார்

பொதுநல வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் திரு வினித்கோத்தாரி திரு சுரேஷ்குமார் அடங்கிய அமாவு

இந்திய வர்த்தக கபையின் வருடாந்திர கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் மக்களின் இந்த உறுதிதான் வளா்ச்சிக்கான திருப்பு முனை என்றும் அவர் குறிப்பிட்டார் சுயசா்பு இந்தியா தான் இந்த திருப்பு முனை என்றும் அவர் கூறினார் பிற நாடுகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்ற சுவாமி விவேகானந்தரின் கருத்து நமக்கு உந்துசக்தியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் உலக அளவில் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திதா வேண்டும் என்ற அடிப்படையில் துணிச்சலான முடிவுகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் தேசிய அளவில் நடப்பு ஆண்டில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் இன்று வெளியிட்டாா் ஒட்டுமொத்த அடிப்படையில் சென்னை ஐ டி முதலிடத்தை பெற்றுள்ளது

இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் உரிய முடிவினை மேற்கொள்வார் என்று கூறினார்

குழந்தைகள் நல காப்பகங்களில் இந்த நோய் தொற்றினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பில்லிக்கூண்டுலுவை இன்று வந்தடைந்தது அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் மற்றும் காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழையை பொறுத்தே நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக எமது செய்தியாளா தெரிவிக்கிறாா்